நாட்டில் கறுப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பெரிதும் உதவியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பங்காற்ற வேண்டும் என்று மத்திய ககாதார அமைச்சள் திரு ஹாஷ்வா்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இத்தொடர்பாக ட்விட்டரில் பதிவு செய்துள்ள அவர் வெளிப்படைத்தன்மை எளிமையான வரி போன்வற்றை நெறிமுறைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளாா்

உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாா் லால் பகதார் சாஸ்திரி மருத்துவமனையில் ஒலி ஒளி நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைக்கிறார் பசு வள்ப்பு மற்றும் பாதுகாப்பு மையங்கள் விதை பாதுகாப்பு மையங்கள் கழிவு நீரகற்று வாரியம் ஆகியவற்றை பிரதமர் கொடங்கி வைக்கிறார் தஷஸ்வமேத மலைப்பாதை மற்றும் கிட்கியா மலைப்பாதை போன்றவற்றை அவர் தொடங்கி வைக்கிறார்

நேற்று நடைபெற்ற நிகழக்சியில் பிரதம் திரு நரேற்திர மோடி குஜராத்தில் வாழும் மக்களின் வசதிக்காகவும் அம்மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடையவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் மாநிலத்தில் உள்ள நீர்வழிப் பாதைகளைப் பயன்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுத்துள்ளதாக அவர் கூறினார்

ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த படகு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்றும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பயணிகள் போக்குவரத்து செய்யலாம்

இதனால் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு வாழ்த்துக் கூறியுள்ளார் ஐதராபாத்தில் அவர் இருப்பதால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் பிரதமா் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சா் திருஅமித் ஷா மற்றும் பிஜேபி தலைவா் திரு ஜே பி நட்டா ஆகியோரும் திரு அத்வானியின் பிறந்த நாளையடுத்து அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் மாநில முழுவதம் இன்று நடைபெறுகிறது

இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கடிதம் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

இடைத்தேர்தல் வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன

மணிப்பூரில் நான்கு சட்டப்பேரவை மற்றும் பீகாரின் வால்மீகி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றது

தமிழ்நாடு

கடந்த ஆண்டில் இருந்ததைவிட இந்த அளவு சுமார் இருபது சதவீதம் அதிகமாகும்

வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹாஷ்வாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ உலகமெங்கும் உள்ள இந்திய வம்சா வழியினா் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் ரியாத்திலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதையடுத்து இந்த விமானம் மும்பைக்குத் திருப்பிஅனுப்பப்பட்டதாக மும்பை விமானநிலைய செய்தித்தொடர்பாளர் கூறியுள்ளார் மும்பையில் விமானம் பத்திரமாக தரை இறக்கப்பட்டது தீயணைக்கும் வாகனங்கள் மற்றும் அவசர வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எத்தியோப்பியாவில் திக்ரே பகுதியில் உள்நாட்டு சண்டைக் காரணமாக ஒன்பது மில்லியன் மக்கள் இடம் பெயர்ந்திருப்பதாக ஐ நா கூறியுள்ளது அவசர நிலைப் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதையடுத்த உணவு மற்றும் இதர உதவிகளை செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திக்ராயன் பகுதியில் எட்டு இடங்களில் சண்டை நிகழுவதாக ஐ நா தெரிவித்துள்ளது திக்ரேயில் ஆறு வட்சம் பேர் ஒரு வேளை உணவுக்காக காத்திருப்பதாகவும் இதர ஒரு மில்லியன் மக்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பிருந்தாலும் அவை தடை செய்யப்படுவதாக ஐ நா மனித உரிமை விவகாரங்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்வி அணி முதன்முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் நாளை நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது